பெண் குழந்தைகள் தினம் குழந்தைகளுக்குசமமானவாய்ப்புகள் அளிப்பதைஉறுதிசெய்யும் நோக்கத்துடன் இந்ததினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளைபொட்டிகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு வெளியிட்டுள்ளசெய்தியில் பெண் குழந்தைகளுக்குகல்விஅளித்து ஊக்கப்படுத்துவதன் மூலம் அவர்களுடையதிறமையைவெளிக்கொண்டுவரவேண்டும் என்றுபெற்றோரைவலியுறுத்தியுள்ளார் குழந்தைபருவத்திலிருந்தேபெண் குழந்தைகளைமதிக்கவேண்டும் என்றபண்பாட்டைஆண்குழந்தைகளுக்குகற்பிக்கவேண்டும் என்றுஅவர் கூறியுள்ளார்

சமுதாயத்தின் நலனைகருத்தில்கொண்டு ஆண் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதாச்சாரத்தில் உள்ளசமமற்றநிலையைநீக்கவேண்டும் என்றுபிரதமர் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புத்துறைஅமைச்சர் அனைத்துபெண் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்துதெரிவித்துள்ளார் இதுகுறித்துஅவர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் குடும்பம் சமூகம் மற்றம் நாட்டின் பெருமையாகபெண் குழந்தைகள் திகழ்கின்றனர் என்றகூறியுள்ளார்

என்பது பெண் குழந்தைகளுக்குஅதிகாரம் அளித்தல் நாடுஅதிகாரம் பெறுவதற்கானவழிமுறைஎன்றுதிரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் உள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா பதிவில் பெண் குழந்தைகளைபாதுகாப்போம் அவர்களுக்குகற்பிப்போம் என்றதிட்டத்தின் வாயிலாகபெண் குழந்தைகள் பள்ளிகளுக்குசெல்லும் எண்ணிக்கைமற்றும் அவர்களின் பிறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாககூறியுள்ளார் குழந்தைகள் சுயசார்பு பெற்றவர்களாகதிகழச்செய்யமத்தியஅரசுஉறுதி பூண்டுள்ளதாகவும் பெண் திருஅமித் ஷா தெரிவித்துள்ளார்

சீனாவைஒட்டியஎல்லைக்கோட்டுப் பகுதியிலுள்ளமோல்டாவில் நடைபெறவுள்ள இப்பேச்சுக்களில் இருநாடுகளின் கமாண்டர்கள் நிலையிலானரானுவஅதிகாரிகள் பங்கேற்கின்றனர்

இதுகுறித்துடாக்காவில் உள்ள இந்தியத் துதரகம் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் பங்களாதேஷ் ராம்பாலில் நாட்டில் உள்ளஅனல்மின் திட்ட் இக்கூட்டத்தில் குறித்து விவாதிக்கப்பட்டதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது இருநாடுகளுக்கு இடையேயானமின் வர்த்தகம் குறித்தம் விரிவாகவிவாதிக்கப்பட்டதாககூறப்பட்டுள்ளது இந்தியத்தரப்பில் மின்துறைசெயலாளர் திரு சஞ்சீவ் நந்தன் சகாய் பங்களாதேஷ் தரப்பில் அந்நாட்டுமின்துறைசெயவாளர் திருஹபிபுர் ரஹ்மான் ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

புதுச்சேரிடள்ளிட்டஐந்துமாநிலசட்டப்பேரவைத் தேர்தலில் பல்வேறு தமிழகம் புதியநடைமுறைகளைஅறிமுகப்படுத்ததேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது

கோவாதலைநகர் பனாஜியில் நடைபெற்றுவரும் இவ்விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் தங்கமயில் விருதுஅறிவிக்கப்படவுள்ளது

மத்தியகற்றுச்சூழல்துறை இணையமைச்சர் திருபாபுல் கப்ரியோஉள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொள்கின்றனர்

கோவைமாவட்டம் அன்னூரில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளஅவர் முதலமைச்சர் சிறப்பு குறைதீர் திட்டத்தின்மூலம் மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதாககூறினார் மேலும் மாநிலஅரசுமேற்கொன்டுவரும் பல்வேறுமக்கள் நலத்திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார் அமெரிக்காவின் புதியஅதிபராகதிருஜோபைடன் பொறுப்பேற்றபிறகுமுதன்முறையாக இங்கிலாந்துபிரதமர் திருபோரீஸ் ஜான்சன் அவருடன் பேச்சுநடத்தியுள்ளார் இதுகுறித்து இங்கிலாந்துபிரதமர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் இருநாடுகளுக்கிடையேநிலவும் நீண்டகாலநட்புறவை மேலும் வலுப்படுத்ததயாராக இருப்பதாககுறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் சிவர் போலியாகவிமானம் இயக்குவதற்கானஉரிமம் பெற்றவிவகாரத்தையடுத்து அந்நாட்டு விமானத்தில் பயணம் செய்யவேண்டாம் என்றுஐநாதமதுபணியாளர்களைஎச்சரித்துள்ளது பாகுகாப்பு நலனைகருத்தில்கொண்டு இந்தமுடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகஜநாபாதுகாப்பு மேலாண்மைவெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் இயக்குவதற்காகபோலியானஉரிமம் பெற்றதுதொடர்பாகபாகிஸ்தான் விமானபோக்குவரத்துஆணையம் விசாரணைநடத்திவருகிறது

ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் இன்று இரண்டுஆட்டங்கள் நடைபெறவுள்ளன கோவாவில் மாலைஐந்துமணிக்குதொடங்கும் முதல் ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி ஹைதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது